ஏற்படவில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கூறியுள்ளார்

பல்கலைக்கழக மானியக் குழுவின் ஊக்கத் தொகையை மாணவர்களுக்கு உடனடியாக வழங்குமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்கிரியால் தெரிவித்துள்ளார்

நடைபெறுகிறது இனி விரிவான செய்கிகள் தமிழக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக நிவர் புயலால் பாதிப்பு அதிகமாக ஏற்படவில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கடலூரில் இன்று புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடலூர் மாவட்டத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதாகவும் பாதிப்புகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார்

முகாமில் உள்ளவர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை அவர் வழங்கினார் பின்னர் கடலூர் முதுநகர் துறைமுகப் பகுதியை முதலமைச்சர் பார்வையிட்டார் மீனவ கிராம மக்களை சந்தித்து புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்த அவர் மலுக்களை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை துனை முதலமைச்சர் திரு ஓ பன்ளீர்செல்வம் பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கினார் மாநில அமைச்சர்களும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார்

நிவர் புயல் கரையை கடந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் மக்களின் வாழ்க்கை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது நாகை மாவட்டத்தில் புயல் நிவாரண முனாம்களில் தங்கி இருந்தவர்கள் வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பித்துள்ளனர்

மழை வெள்ளம் வடிய தொடங்கி மின் தடைகள் சீர்செய்யப்பட்டு வருகின்றன செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நிறுத்திவைக்கப்பட்ட அரசுப் பேருந்துகள் இன்று மீண்டும் இயங்க தொடங்கின காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் நிறுத்தப்பட்டத்தை அடுத்து தாழ்வாள பகுதிகளில் தேங்கியுள்ள மனழநீர் வடிந்துவிடும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் கூறியுள்ளார் அடையாறு ஆற்றின் பகுதியில் வாழும் கரையோர மக்கள் வெள்ளம் குறித்து அச்சம் அடையதேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் திருவள்ளுர் மாவட்டத்தில் திருத்தணி மற்றும் பள்ளிப்பட்டு வட்டங்களை சேர்ந்த கொசஸ்தலை ஆற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்தது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இம்மாவட்டத்தில் கணியம்பாடி அருகே நாகநதி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக பொது மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது

விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அத்தியூர் பிடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சென்னை பெருநரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் தேங்கியுள்ள மழழ நீரை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகர காவல் ஆணையர் திரு மகேஷ் குமார் அகர்வால் தெரிவித்தார் தாம்பரம் மற்றும் முடிச்சூர் ஏரி பகுதிகளுக்கு சென்று நேரில் பார்வையிட்ட அவர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொது மக்களை சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார்

இது மேலும் வலுவளடந்து மேற்கு திசை நோக்கி நனர்க்கூடும் என்று ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே நிவர் புயல் கரையை கடந்து தற்போது ஆழ்ந்த் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் னரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை திருப்பத்துர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்தை முறியடிக்க புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத்தில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் சுட்டப்பேரவை தலைவர்களின் மாநாட்டில் நிறைவு உரையாற்றிய அவர் மும்பை தாக்குதல் ஏற்படுத்திய காயங்களை இந்தியா ஒருபோதும் மறக்க முடியாது என்றார்

அரசியல் சாசன தினத்தை கொண்டாடும் இந்த நாளில் ஜனநாயக கடமை ஆற்றுவதில் அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கடமையை முதலில் செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்

பல்கலைக்கழக மானிய குழுவின் ஊக்கத்தொகையை மாணவர்களுக்கு உடனடியாக வழங்குமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் இன்று கல்வி அமைச்சகத்தின் உயர்மட்ட ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய அவர் மாணவர்களின் குறைகள் உடனடியாக கவளிக்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான அவசர உதவி தொலைபேசி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் அடுத்த கல்வி ஆண்டில் தொழில்நுட்ப கல்வியை தாய்மொழியில் கற்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள ஒரு சில ஐஐடி மற்றும் என்ஐடி நிறுவனங்களில் இதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் பல்வேறு போட்டித் தேர்வுகளை ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் மூலம் இதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார்

கோவிட் நொய் தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் தளர்வுகளை அதிகரிப்பது தொடர்பாகவும் ஒவ்வொரு மாத இறுதியிலும் ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்துகிறார் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கையால் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை தாக்கும் சம்பவங்கள் குறைந்துள்ளதாக செய்தி விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் துத்துக்குடி மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மீனவர்கள் சிறை பிடிக்கப்பட்ட தகவல் கிடைத்தவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை தொடர்பு கொண்டு உடனடியாக அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார்

மாவட்ட செய்திகள் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கருப்பாநதி அடவிநவினார் நதி மற்றும் ராமநதி அணைகளிலிருந்து பிசான சாகுபடிக்காக தண்ணீரை மாநில அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி இன்று திறந்து வைத்தார்

நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்ன சிறப்பு ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தலைமையில் இன்ற நடைபெற்றது

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுப் பெற்றது